மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

வழக்கினை தில்லி நீதிமன்றத்திறகு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரிச்வ் வங்கியின் இருமாத நிதிக்கொள்கை இன்று வெளியிடப்பட்டது

கடனுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது

வழக்குகளில் அமலாக்கப் பிரிவு முன்பு இன்று ஆஜராகினர் ரஞ்சி கிரிக்கெட் கோப்பையை இரண்டாவது முறையாக விதர்பா வென்றுள்ளது

நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் ஏழை மக்களை ஏமாற்றும் வகையில் நடத்தப்படும் நிதி முதகீட்டு திட்டங்களை தளட செய்ய இந்த சுட்டம் உதவிடும் என்றார் சுட்ட ரீதியாக நடத்தப்படும் நிதி முதலீட்டு திட்டங்களில் தொகையை திருப்பிச் செலுத்தாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் இந்த மசோதா உதவிடும் என்று அவர் கூறினார் நிதி சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு வகை செய்யும் ஆணையத்தை ஏற்படுத்துவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பக பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆணையத்தை ஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் திருட்டு வீசிடி பிரக்சினைக்கு தீர்வுகானும் வகையில் அதில் ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் திரைப்படத்துறையில் வருவாயை வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதற்கும் இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் அறிவுசார் காப்புரிமையை உறுதி செய்வதற்கும் இந்த சுட்டத்திருத்தம் உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரஸார்பாரதியின் ஒலிபரப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் வேளாண்மை சந்தை சுட்டமைப்பு நிதியத்தை ஏற்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நபார்டு வங்கியின் கீழ் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த நிதியம் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது கம்பெளி செயலர்கள் துறைசார் ஒத்துழழப்பை வலுபடுத்துவதற்காக மலேசியா அரசுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தேர்தல் மேலாண்மை தொடர்பாக நமிபியா அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வகை சுய்யும் திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது எல்லை நிர்வாகத்தை கண்காணிப்பதற்கான பணிகளில் விண்வெளி ஆராய்ச்சி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ எல்லை பகுதியில் ஊடுறுவலை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊடுறுவல்கள் நடைபெற்றதாகவும் அவர் கூறினார் ஊடுருவல்களை தடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இஸ்ரோவுடன் இணைந்து பாதுகாப்பு அமைச்சகம் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார் பீகார் மாநிலம் முஷாபா்பூர் காப்பகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை தொடா்பான வழக்கினை தில்லியில் உள்ள நீதிமன்றத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தொா்பான மனுவினை விசாரணை செய்த அமா்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இரண்டுவார காலத்திற்குள் இவ்வழக்கினை தில்லி நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டுமென்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது காப்பகங்களை பீகார் அரசு நிர்வகிக்கும் முறைக்கும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது

ரிசர்வ் வங்கியின் இரண்டு மாத கொள்கை இன்று வெளியிடப்பட்டது ரிசர்வ் வங்கியின் கவர்னா் திரு கக்திகாந்ததாஸ் மும்பையில் இதனை வெளியிட்டு பின்னா் செய்தியாளர்களிடம் பேசினார் வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு ஒருமனதூக ஆய்வுக்குழுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார்

வரும் நிதியாண்டில் முதல் காலாண்டில் பணவீக்கம் மூன்று புள்ளி இரண்டு முதல் மூன்று புள்ளி நான்காக இருக்கும் என்று இந்த கொள்கையில் மதிப்பிடப்பட்டுள்ளது வரும் நிதியாண்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுட்டவிரோ பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் திரு ராபர்ட் வத்ரா அமலாக்கப் பிரிவு முன் இன்று ஆஜரானார் புதுதில்லியில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் லண்டனில் சுட்டவிரோதமாக சொத்துக்கள் வாங்கியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இவ்வழக்கில் தில்லி நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி கடந்த வாரம் உத்தரவிட்டது

இதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது ஐ என் எஸ் மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்ச் திரு ப சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தி சிதம்பரம் அமலாக்கப் பிரிவு முன் இன்று ஆஜரானார் அவரிடம் அமலாக்கப்பிரிவு அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இப்பிரச்சினை தொடர்பாக சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்கிள் அடிப்படையில் அமலாக்கப் பிரிவு அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு குக்கள் சின்னத்தை ஒதுக்க தற்போது உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு கன்வில்கள் தலைமையிவாள அமா்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இப்பிரச்சினை தொடர்பான வழக்கினை தில்லி உயர்நீதிமன்றம் அடுத்த நான்கு வாரத்திற்குள் பைசல் செய்யவில்லை என்றால் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பொதுவான சின்னத்தை ஒதுக்கலாம் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது வனத்துறையும் இது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

நெல்லை மாவட்டம் கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பணியை வனத்துறையினருடன் இணைந்து கல்லூரி மாணவ மாணவிகளும் மேற்கொண்டு வருவதாக மாவட்ட வள அலுவலகள் திரு திருமால் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மத்திய அரசின் நிதி உதவியுடன் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை துண்டும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது இதில் வெற்றிபெறும் மாணவர்களுக்கு புத்தாக்க அறிவியல் விருது மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பரிசுத்தொகையும் வழங்கப்படுகிறது கிராம சபையில் வாக்கெடுப்பு நடத்தி மதுக்கடைகளை மூட வகை செய்யும் புதிய சுட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே கட்டமாக அனைத்து மதுக்கடைகளையும் மூடி பூரண மதுவிலக்கை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தினால் அதனை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பாா்கள் என்றும் திரு ராமதாசு தெரிவித்துள்ளாா்

போட்டியின் கடைசி நாளான இன்று

இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக ஆதித்யா அறிவிக்கப்பட்டார் இங்கிலாந்து லைன்ஸ் இந்தியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று வயநாட்டில் தொடங்கியது இதில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்துவீச தீர்மானித்தது